அளிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா்

இருப்பதாக மாநில செய்தித்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளாா்

ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் கட்டமைப்புத் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்ச் திருமதி நிா்மலா சீதாராமன் தெிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று இந்திய தொழில் வா்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களின் வரிப்பணத்தை அரசு மிகுந்த பொறுப்புடன் செலவிட்டு வருவதாக கூறினார் முந்தைய அரசின் தவறுகள் மீன்டும் நிகழாமல் தடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பங்கு விலக்கல் மூலம் கிடைக்கும் நிதியை கொண்டு கட்டமைப்புத் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தமிழ்நாட்டிலும் உத்தரபிரதேசத்திலும் அமைக்கப்பட உள்ள பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள் மூலம் ஏராளமான தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளா் புதுதில்லியில் இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய அச்சுறுத்தல் தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவா் தீவிரவாதம் பெரும் சவாவாக உருவெடுத்துள்ள போதிலும் தீவிரவாத குழுக்கள் மற்றும் அவா்களுக்கு ஆதரவு அளிப்போரை அழிக்கும் திறன் இந்தியாவிற்கு உள்ளதாக கூறினாா் அண்டை நாடான பாகிஸ்தானில் தீவிரவாத கட்டமைப்புகள் தொடர்ந்து இயங்கி வருவதுடன் அந்நாட்டு அரசே தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வருவது இந்தியாவின் பொறுமையை பரிசோதிக்கும் செயல் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார்

பிரசவ கால உதவித் திட்டத்தை தமிழகம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இராணி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று பிரதமின் மாத்ரு வந்தனா திட்ட விருதுகளை வழங்கி பேசிய அவர் மாவட்ட நிர்வாகம் மாநில மற்றும் மத்திய அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எந்தவொரு திட்டத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்தலாம் என்றார்

தமிழகத்தில் அரசு ஆன் லைன் சேவை மூலம் சினிமா டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் ஆள் லைன் டிக்கெட் விற்பனை குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன் லைன் டிக்கெட் விற்பனை தொடா்பான அரசு அறிவிப்பை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தாா் பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் எந்த வகையில் இந்த சேவையை வழங்க முடியும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அமைச்சா் நடைமுறைக்கு வரும்போது வாகன நிறுத்த கட்டணம் போன்றவற்றையும் சீர்ப்படுத்த முடியும் என்றார் புதிய திட்டத்தின் மூவம் தமிழகம் முழுவதும் ஒரு நாளைக்கு எத்தனை டிக்கெட் விற்பனையாகியுள்ளது எந்தெந்த காட்சிகளில் எத்தளை பேர் படம் பார்த்துள்ளனர் எவ்வளவு கட்டணம் வசூலாகியிருக்கிறது போன்ற விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் பத்தாம் வகுப்பு பொதுத்தோ்வை அச்சமின்றி எழுதமுடியும் என்றார் விளையாட்டு வீரர்களுக்காக இடஒதுக்கீடு ஊக்கத்தொகை உடற்பயிற்சி மையங்கள் என பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு செங்கோட்டையள் கூறினார் கிராம நீதிமன்றங்களை இதுவரை அமைக்காத மாநிலங்கள் அதனை அமைப்பதற்கான அறிவிப்பை நான்கு வாரங்களுக்குள் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி என் வி ரமணா தலைமையிவான அமர்வு இதுகுறித்து அந்தந்த மாநில உயா்நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து பணிகளை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளது குழந்தைகள் ஆழ்துளை கிணறுகளில் விழுந்து பலியாவது தொடர்பான பொதுநல வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆழ்துளை கிணறுகள் தொடர்பான விபத்து மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் அருண் மிஸ்றா மற்றும் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது திருச்சி அருகே உள்ள நடுக்காட்டிப்பட்டியில் இரண்டு வயது குழந்தை ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சும்பவத்தை தொடர்ந்து பயனற்ற ஆழ்துளை கிணறுகளை முற்றிலுமாக மூடுவது குறித்து உச்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்துள்ள வழிக்காட்டு நெறிமுறைகளை அமல்படுத்த கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோயிலில் நாளை நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவினை பொதுமக்கள் நெரிசல் ஏதுமின்றி தரிசிக்க முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வரக்கூடும் என்பதால் தஞ்சை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது தஞ்சையிலிருந்து ஆர் நந்தகோபால் குடமுழுக்கு விழாவையொட்டி தஞ்சை நகரம் முழுவதும் காவல் கட்டுப்பாட்டு அறை மற்றும் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பாட்டரியால் முதியோ்கள் இயங்கும் வாகனங்களும் இயக்கப்படுகிறது தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலக புற்றுநோய் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது புற்றுநோய் பாதிப்பை கண்டறிந்து அதனை தடுப்பது மற்றும் சிகிச்சை குறித்து விழிப்புணா்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைப்பிடிக்கப்படுகிறது நான் மற்றும் என்னால் முடியும் என்பதே இந்தாண்டு புற்றுநோய் தினத்தின் மைய கருத்தாகும் திருப்பத்துர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மிகப்பெரிய அளவிலான பூங்கா ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக அம்மாவட்டத்திற்கான தமிழக அரசின் கண்காணிப்பு அலுவலரும் போக்குவரத்துத் துறை முதன்மை செயலாளருமான திரு டி எஸ் ஜவஹர் கூறியுள்ளார் இருவரி செய்திகள் இலங்கையில் இன்று நடைபெற உள்ள சுதந்திர தின கொண்டாட்டத்தின்போது சிங்கள மொழியில் மட்டுமே தேசிய கீதம் பாடப்படும் என்றும் தமிழ்மொழியில் பாடப்பட மாட்டாது எனவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது முதுமலை புலிகள் காப்பகத்தில் பராமிக்கப்படும் வளர்ப்பு யானைகளின் உடல் எடையை பரிசோதிக்கும் பணி நேற்று தொடங்கியது

பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் கொசு தடுப்பு துப்புறவு அம்மா உணவகம் சாலை மின்சாரம் மற்றும் பூங்கா பணியாளா்களுக்கான தொற்றுநோய் தடுப்பு சிறப்பு மருத்துவ முகாமினை மாநகராட்சி ஆணையா் திரு பிரகாஷ் நேற்று தொடங்கி வைத்தாா்

நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா இடம்பெற மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது